அரசாகஅஇஅதிமுகஅரசுதிகழ்கிறதுஎன்றுஅக்கட்சிகூறியுள்ளது

வேளான் சட்டங்கள் தொடர்பாகவிவசாயிகளுடன் பேச்சுநடத்ததயாராகஉள்ளதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

இன்றுமழைக்குவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இனிவிரிவானசெய்திகள் விவசாயிகளின் நலனுக்காகஎண்ணற்றதிட்டங்களைஅஇஅதிமுகஅரசுசெயல்படுத்திவருவதாகஅக்கட்சியின் இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் தெள்காசிமாவட்டத்திற்குடப்பட்டபல்வேறபகுதிகளில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார்

விவசாயிகளின் நலனுக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் தென்காசிமக்களின் நீண்டநாள் கோரிக்கையைநிறைவேற்றும் வகையில் தனிமாவட்டம் அறிவிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

வேளாண் சட்டங்களைமத்தியஅரசுதிரும்பப் பெறவேண்டும் என்று இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ராஜாவலியுறுத்தியுள்ளார் மதுரையில் அக்கட்சிசார்பில் நேற்றுநடைபெற்றமாநாட்டில் அவர் கலந்துகொண்டுபேசினார் மக்கள் நலனைபாதுகாக்கமத்தியமாநிலஅரசுகள் தவறிவிட்டதாகதிரு ராஜாகுற்றம் சாட்டினார் இந்தமாநாட்டில் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் பேசுகையில் பெட்ரோல் டீசல் விலைஉயர்வு காரணமாகஅனைத்துதரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகதெரிவித்தார் திமுகதலமையிலானமதசார்பற்றமுற்போக்குகூட்டணிகொள்கைஅடிப்படையில் உருவானதுஎன்றுஅவர் கூறினார்

ஏழைமக்களின் எண்ணங்களை பூர்த்திசெய்யும் வகையில் அஇஅதிமுகஅரசுசெயல்பட்டுவருவதாகஉள்ளாட்சித்துறைஅமைச்சர் திரு எஸ் பிவேலுமணிகூறியுள்ளார் கோவைமாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் அரசின் நலத்திட்டஉதவிகளைநேற்றுபயனாளிகளுக்குவழங்கிஅவர் பேசினார் விவசாயிகள் ஒய்வூதியதாரர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளின் குறைகளுக்குசிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டுதீர்வு காணப்பட்டுவருவதாகவும் திரு வேலுமணிதெரிவித்தார்

இந்தமாவட்டத்திற்குஉட்பட்டமலைக்கிராமங்களில் ஐந்தரைகோடி ரூபாய் செலவில் சாலைஅமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

வெங்கடேஸ்வரன் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

கவுகாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வேளாண் சட்டங்களில் இடம் பெற்றுள்ளஅனைத்துஅம்சங்கள் குறித்தும் விவாதிக்கஅரசுதயாராகஉள்ளதாககூறினார் மத்தியபட்ஜெட்டில் வேளாண் துறையின் வளர்ச்சிக்குகூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்தார் பொம்மைக்கு புவிசார் குறியீடுவழங்கப்பட்டதன் போலிகள் தஞ்சாவூர் மூலம் தவிர்க்கப்படுவதாகஅந்தத் தொழிலில் ஈடுபட்டுள்ளகைவினைக்கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர்

பூபதிஅரசுக்குகோரிக்கைவிடுத்துள்ளார்

தென் தமிழகம் மற்றும் மேற்குதொடர்ச்சிமலையைஒட்டியமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளிலும் மழைபெய்யக்கூடும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆப்கானிஸ்தானில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது

ஏமனில் அமைதியானமுறையில் அரசியல் தீர்வு காண்பதற்குதேவையானநடவடிக்கைகள் மேறகொள்ளப்படவேண்டுமென்று இந்தியா ஐ நா பாதுகாப்புக்குழுவைவலியுறுத்தியுள்ளது

நீலகிரிமாவட்டம் தெப்பக்காடு அச்சக்கரை இடையேநடைபெற்றுவரும் சாலைப்பணிகளைஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யாநேற்றுஆய்வு செய்தார்

இன்றுநடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பெஹான் அனிஈஸ்ட் பெங்கால் அணியைஎதிர்கொள்கிறது